முகேஷ் தினேஷ் சர்மா அக்ஷய சிங் பவன்குப்தா ஆகிய குற்றவாளிகள் தூக்கிலிடப்பட உள்ளனர் வெங்கையநாயுடு கல்வி நிறுவனங்களில் இருந்து அரசியலையும் கொள்கை பிடிப்புகளையும் ஒதுக்கி வைப்பது அவசியம் என குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையநாயுடு கூறி உள்ளார் பெங்களுரில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் கல்வி கற்கும் இடங்கள் சண்டை சச்சரவுகளுக்கும் பிரிவினைகளுக்கும் புகலிடமாக இருக்க கூடாது என கூறினார்

டெல்வி போலீஸ் ஜவஹர்லால் நேரு பல்கலைக் கழகத்தில் நிலைமை கட்டுப்பாட்டில் இருப்பதாக டெல்லி போலீஸ் தெரிவித்துள்ளது பல்கலைக்கழக வளாகத்தில் அமைதியை பராமரிப்பதற்காக மாணவர்களுடன் போலீசார் பேசி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய காவல் துறை துணை ஆணையர் திரு தேவேந்திர ஆரியா பல்கலைக்கழகத்தின் எந்த பகுதியிலும் புதிய சம்பவம் நடக்கவில்லை என்று தெரிவித்தார் பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளும் வெளியேயும் காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறார்கள் என்ற அவர் ஞாயிற்றுக்கிழமை நடந்த வன்முறைச் சம்பவம் குறித்து குற்றவியல் பிரிவு புலன் விசாரணை செய்து வருவதாக கூறினார்

இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் யோக கலையை பரப்புவதில் ஊடகங்களுக்கு இருக்கும் பங்கு மற்றும் பொறுப்பை இந்த விழா சுட்டிக் காட்டுகிறது

இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு ஜவ்டேகர் நல்லவற்றை சமுதாயத்திற்கு எடுத்துக் கூறுவது ஊடகங்களின் பொறுப்பு என்று கூறினார் இதில் மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் கலந்து கொண்டார் திமுக வெளிநடப்பு தமிழக சட்டப் பேரவையில் குடியுரிமை திருத்தச் சட்டம் குறித்து பேச அனுமதி வழங்கப்படாததை அடுத்து எதிர்கட்சி உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர் கேள்வி நேரம் முடிந்ததும் எதிர்கட்சித்தலைவர் திரு மு க ஸ்டாலின் இந்த பிரச்சனையை எழுப்பினார் குடியுரிமை திருத்தச் சட்டம் தொடர்பாக தாம் தனிநபர் தீர்மானத்திற்கான நோட்டீஸ் கொடுத்திருப்பதை அவர் குறிப்பிட்டார் இதற்கு சபாநாயகர் திரு தனபால் அனுமதி மறுத்ததை அடுத்து திமுக காங்கிரஸ் மற்றும் ஐயுஎம்எல் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் பின்னர் சட்டப்பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஸ்டாலின் ஆளும் அஇஅதிமுக அரசு குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் கொண்டு வருவதை விரும்பவில்லை என்றார் அன்பழகன் தமிழக சட்டப்பேரவையில் இன்று திமுக உறுப்பினர் திரு ஜெ அன்பழகன் சஸ்பென்ட் செய்யப்பட்டார்

அமைச்சர் ஒருவருக்கு எதிராக ஒருமையில் கருத்து கூறியதுடன் ஆளுநரின் உரையின் நகல்களை கிழித்து அவற்றை சபாநாயகர் இருக்கை நோக்கி திரு அன்பழகன் வீசினார் இதை அடுத்து துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் திரு அன்பழகனை சஸ்பென்ட் செய்யும் தீர்மானத்தை முன்மொழிந்தார் கார்த்திக் சிதம்பரம் வரி ஏய்ப்பு வழக்கு தொடர்பாக காங்கிரஸ் எம்பி திரு கார்த்திக் சிதம்பரமும் அவரது மனைவி திருமதி ஸ்ரீநிதியும் தங்களை வழக்கில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று தாக்கல் செய்த மனுவை சென்னை சிறப்பு நீதிமன்றம் ஒன்று இன்று தள்ளுபடி செய்தது இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த போது அரசு தரப்பில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களில் நியாயம் இருப்பது தெரிவதால் மனுவை தள்ளுபடி செய்வதாக நீதிபதி திரு லிங்கேஸ்வரன் தெரிவித்தார்

அன்பழகன் புதுச்சேரியில் உள்ள காங்கிரஸ் அரசை சஸ்பென்ட் செய்யுமாறு மத்திய அரசை அஇஅதிமுக சட்டமன்றக் கட்சித் தலைவர் திரு அன்பழகன் வலியுறுத்தி உள்ளார் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுவையில் உள்ள தற்போதை அரசு செயல்படவில்லை எனக் குற்றம் சாட்டினார் வளர்ச்சிப் பணிகளை தடுப்பதாகக் கூறி துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடியையும் திரும்ப பெற வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார் செயல்படாத அரசு சிறப்பான நிர்வாகத்திற்கான விருதை மத்திய அரசிடம் இருந்து எவ்வாறு பெற முடியும் என திரு அன்பழகன் கேள்வி எழுப்பினார்

கோவா மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவர் திரு என் கே கோயல் தலைமை வகித்தார் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் நிறுவனங்களும் இதில் பங்கேற்றன மின்சாரக் கட்டணம் குறைக்கப்படுவதற்கு பரிந்துரை செய்யுமாறு அரசியல் கட்சிப் பிரதிநிதிகள் ஆணையத்திடம் கோரிக்கை வைத்தனர்

அரசு ஊழியர் புதுவையில் நாளை பந்த் போராட்டம் நடைபெறும் என தொழிற்சங்கங்கள் அறிவித்தள்ள நிலையில் அரசு ஊழியர்கள் விடுப்பு எடுக்க அனுமதி கிடையாது என புதுவை அரசு உத்தரவிட்டுள்ளது அனுமதியின்றி பணிக்கு வராமல் இருந்தால் அது பணி முறிப்பு என கருதப்படும் என்று அரசின் உத்தரவு கூறுகிறது அனுமதியின்றி பணிக்கு வராத காலத்திற்கு சம்பளம் கிடையாது என்பதை உறுதி செய்யுமாறு துறைத் தலைவர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் மேலும் பணிக்கு வராத ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது குடியிருப்புச் சட்டம் குடியுரிமை திருத்த சட்டத்தைக் கண்டித்து புதுச்சேரி சுதேசி பஞ்சாலைக்கு எதிரே இடது சாரி கட்சிகள் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தின இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மார்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி ஆகியவற்றின் தலைவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர்

இவர்கள் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் மற்றும் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தைச் சேர்ந்தவர்கள் டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு கண்டனம் தெரிவிப்பதற்காக இந்த போராட்டம் நடத்தப்பட்டது

இன்றைய போட்டியின் நேர்முக வர்ணனையை அகில இந்திய வானொலி இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மாறி மாறி ஒலிபரப்புகிறது இதனை எப்எம் ரெயின்போவிலும் கூடுதல் அலைவரிசைகளிலும் கேட்கலாம்